திறன் வாய்ந்த

தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது

நிதிஷ்குமார் தொடர்ந்து நான்காவது முறையாக இன்று பதவி ஏற்றுக் கொண்டார் பாட்ளாவில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இன்று நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு பகு சவுகான் அவருக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் அவரைத் தொடர்ந்து துணை முதலமைச்சராக திரு தர்கிஷோர் பிரசாத்தும் திருமதி ரேனுதேவியும் பதவி ஏற்றுக் கொண்டனர்

இதனிடையே பீகார் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட திரு நிதிஷ்குமாருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் டுவிட்டரில் அவர் இன்று விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் ஒன்றிணைந்து பாடுபடும் என்று கூறியுள்ளார் பீகார் மாநில மக்களின் நலன்களுக்காக மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் செய்யும் என்று பிரதமர் உறுதி அளித்துள்ளார் திறன் வாய்ந்த மனித வளம் மிக்க மையமாக இந்தியா உருவெடுக்கும் வகையில் நாட்டில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரகத் துணைத் தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் ஹைதராபாத் பல்கலைக் கழக வளாகத்தில் புதிய கட்டிடம் ஒன்றை இன்று திறந்து வைத்து அவர் உரையாற்றினார் சுயசார்பு இந்தியா இலக்கை எட்டும் வகையில் புதிய கல்விக் கொள்கை அமைந்துள்ளதாக அவர் கூறினார் மகளிருக்கு எதிரான வன்முறை பாலின பாகுபாடு படிப்பநிவின்மை போன்ற சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு கானும் வகையில் செயல்பட மாணவர்களும் இளைஞர்களும் முன்வர வேண்டும் என்று குடியரகத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு வலியுறுத்தினார்

பிரிக்ஸ் உச்சி மாநாடு நாளை தொடங்குகிறது காணொலி காட்சி நடைபெற உள்ள இந்த மாநாட்டில் பிரதமர் மூலம் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் ரஷ்யா தலைமையில் நடைபெற உள்ள இந்த உச்சி மாநாட்டில் பயங்கரவாத எதிர்ப்பு கோவிட் தொற்று வர்த்தகம் ககாதாரம் எரிசக்தி போன்ற பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த பிரிக்ஸ் உச்சி மாநாடு இந்தியா தலைமையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

இக்கட்டான சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கான கட்டமைப்பு வசதிகளை திறன்பட கையாண்டதற்கும் அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார்

மக்கள் அனைவருக்கும் கசாதாரத்தை காட்டிலும் சிறந்த எதிர்காலம் எதுவும் இல்லை என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ் வர்தன் தெரிவித்துள்ளார் உலக கசுகாதார அமைப்பின் உயர்நிலைக் குழுக் கூட்டம் டாக்டர் ஹர்ஷ் வர்தன் தலைமயில் காணொலி காட்சி மூலம் இன்று நடைபெற்றது சர்வதேச அளவில் மக்களின் கசாதாரத்தை பேணி பாதுகாக்கும் வகையில் கசாதார நடைமுறைகள் வலுப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து அவர் வலியுறுத்தினார் டலக அளவில் அனைத்து நாடுகளும் மனிதாபிமானம் மற்றும் பரஸ்பரம் ஆலோசனைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டார்

மாவட்டந்தோறும் ஆட்சியர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டனர்

தேசிய பத்திரிகையாளர் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது

ஆண்டுதோறும் பத்திரிகையாளர் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதில் ஊடகங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார் பத்திரிகை சுதந்திரம் ஜனநாயகத்தின் உயிர்நாடி என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் குறிப்பிட்டுள்ளார்

இந்திய பத்திரிகை கவுன்சில் ஏற்பாடு செய்திருந்த இணையவழி கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் பத்திரிகை கதந்திரத்தை பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்

வேளாண் பயன்படுத்த நிபந்தளைகளுடன் கூடிய அனுமதியை சர்வதேச பயிர் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு சிவில் விமானப் போக்குவரத்து அமைச்சகம் வழங்கி உள்ளது இத்தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சிவில் விமாளப் போக்குவரத்து அமைச்சகத்தின் இணை செயலாளர் திரு அம்பர் துபே பயிர் மக்குலை மேம்படுத்தவும் வெட்டுக் கிளிகளின் தாக்குதலை கட்டுப்படுத்தவும் துல்லியமான வேளாண் பணிகளை மேற்கொள்ளும் வகையிலும் இந்த ஆளில்வா குட்டி விமானங்களின் பயன்பாடு முக்கிய பங்காற்றி வருவதாகக் கூறினார் மின்னனு ஊடகத் துறையில் அந்நிய நேரடி முதலீடுகளை பெற்று இயங்கி வரும் நிறுவனங்கள் அதுதொடர்பாள விவரங்களை ஒருமாத காலத்திற்குள் அரசிடம் சமர்பிக்க வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது